திரு நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்த உள்ளார்

புயல் காரணமாக இன்றும் நாளையும் பெரும் மழையுடன் புயல் காற்று வீசக்கூடும் என்பதால் எச்சரிக்கை விடப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

பிப்ரவரி மாதம் வரை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரியை ஒட்டி நிவர் புயல் நாளை கரையை கடக்கக்கூடும் என்றார்

எனவே நாளை வரை மீனவர்கள் யாரும் கடலுக்குச் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிவர் புயல் காரணமாக இன்றும் நாளையும் பெரும் மழையுடன் புயல் காற்று வீசக்கூடும் என்பதால் எச்சரிக்கை விடப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்குப் பிறகு முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய பகுதிகளில் வருவாய் உள்ளாட்சி தீயணைப்பு பொதுப்பணி நெடுஞ்சாலை மின்வாரியம் சுகாதாரம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளைச் சார்ந்த அலுவலர்கள் அடங்கிய மீட்புக் குழுவினர் ஜேசிபி எந்திரங்கள் லாரிகள் மின்சார மரம் அறுவை எந்திரங்கள் மணல் மூட்டைகள் மற்றும் போதுமான மின்சாரக் கம்பங்களுடன் முகாமிட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் தங்களது ஆதார் அட்டை ஒட்டுநர் உரிமம் வாக்காளர் அட்டை குடும்ப அட்ளட வங்கிக் கணக்குப் புத்தகங்கள் கல்விச் சான்றிதழ் மற்றம் சொத்து பத்திரங்க ஆவணங்களை தண்ணீர் படாதவாறு பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பேட்டரி மூலம் இயங்கும் வானொலி பெட்டிகள் வாயிலாக வானிலை நிலவரங்களை கேட்டறிந்து அதற்கேற்ப செயல்படுமாறும் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்ளை எழும்பூர் தஞ்சாவூர் சிறப்பு ரயில சேவை இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயில் சேவை நாளை ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் வெளியூர்களில் இருந்து மயிலாடுதுறை காரைக்கால் புதுச்சேரி பகுதிகளுக்கு செல்லும் ரயில்களும் இன்றும் நாளையும் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கடலூர் புதுக்கோட்டை திருவாரூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் இன்று பிற்பகல் ஒரு மணி முதல் மறு உத்தரவு வரும் வரை பேருந்துகள் இயக்கப்படாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது சீக்கியர்களின் குரு தேஜ் பகதுரின் தியாக தினத்தையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் உண்மை நம்பிக்கை மக்களின் உரிமை ஆகியவற்றை பாதுகாக்க தமது வாழ்க்கையை குரு தேஜ் பகதூர் அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார் அவரது தியாகம் மனித சமுதாயத்திற்கு உண்மையாக சேவையாற்ற நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற உத்வேகத்தை அளிப்பதாக குடியரசுத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார்

இப்பரிசோதனை மக்களுக்கு இலவசமாக மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கு எடுக்கப்படும் பரிசோதனை முடிவுகள் ஆறு முதல் எட்டுமணி நேரத்திற்குள் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது

முதல் கட்டமாக பத்து ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆய்வகத்திலும் நாள்தோறும் ஆயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது

தில்லியில் பரவி வரும் தொற்று நோயை கட்டுப்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உமங் செயலி தொடங்கப்பட்டதன் மூன்றாம் ஆண்டை குறிக்கும் வகையில் இணையவழி மாநாடு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையில் நடைபெற்றது அப்போது அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நெதர்லாந்து சிங்ப்பூர் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கான உமங் செயலியை அவர் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் அந்நாடுகளில் உள்ள இந்திய மாணவர்கள் வெளிநாட்டு இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து சுற்றுலா செல்வோர் ஆகியோர் இந்திய அரசின் சேவைகளை பெற முடியும் மேலும் இந்தியாவிற்கு சுற்றுலா வர வெளிநாட்டவர்களுக்கு ஆர்வத்தை இந்த செயலி ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது பிளே ஸ்டோரிலிருந்து வெளிநாட்டுக்கான உமங் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பஹ்ரைன் ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் செஸல்ஸ் நாடுகளுக்கு ஆறு நாள் சுற்றுப்பயணத்தை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று தொடங்குகிறார் இப்பயணத்தின்போது அந்நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்துப்பேசவுள்ளார் வெளியுறவு அமைச்சராக முதல்முறையாக பஹ்ரைன் செல்லும் அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமரும் இளவரசருமான கலிஃபா பின் சல்மான் அல் கலிஃபா மறைவிற்கு இந்தியாவின் சார்பில் இரங்கலை தெரிவித்து கொள்கிறார் இருதரப்பு உறவு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார் பின்னர் நாளையும் நாளை மறுநாளும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அப்துல்லா பின் சையத் அல் நஹ்யானை சந்திக்கிறார் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர் மேலும் கோவிட் பாதிப்புக்கு பிறகு அங்குள்ள இந்தியர்களின் வேலை வாய்ப்பு குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதிக்கவுள்ளார்

மத்திய அரசின் ஒய்வூதியதாரர்கள் தங்களது வாழ்நாள் சான்றிதழை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இம்மாதம் தொடங்கி அடுத்த மாதம் வரை வாழ்நாள் சான்றிதழை அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது

புதிய தேசிய கல்விக்கொள்கை திட்டத்தின் கீழ் உயர்கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர்களுக்கான இணையவழி பயிற்சி திட்டத்தை மத்திய கல்வி துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தொடங்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் பொறியியல் மேலாண்மை வாழ்க்கை திறன் மற்றும் ஊடகத்துறைகள் குறித்து நடப்பாண்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று கூறினார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது